செய்ய இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஐ நா சபையின் மிக உயரிய விருதான புவி பாதுகாவலர் விருது பிரதமர் திரு

அத்துறைக்கான அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார்

கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியிருக்கிறார்

நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று சர்வதேச சூரியசக்தி நாடுகளில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரங்கள் இதற்கு பயன்படும் என்றார் நிலக்கரியைக் கொண்டு இயங்கும் அனல் மின் நிலையங்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பது அவசியம் என்றும் அவர் கூறினார் வருங்காலத்தில் சூரிய மின்சக்தி மிகப்பெரிய எரிசக்தி ஆதாரமாக விளங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஐ நா சபையின் மிக உயரிய விருதான புவி பாதுகாவலர் விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்படுகிறது புதுதில்லியில் நடைபெறும் விழாவில் ஐ நா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியா குட்டரஸ் இந்த விருதினை பிரதமருக்கு வழங்குகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இந்த விருதுக்கு பிரான்ஸ் அதிபர் திரு இம்மானுவேல் மேக்கரனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இவர்கள் இருவரும் இணைந்து சூரிய சக்தி ஆற்றலை பெருக்கும் வகையில் சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளை இணைத்து சூரியசக்தி நாடுகள் கூட்டமைப்பை ஏற்படுத்தியதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது தில்லி அருகே காசியாபாத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்கும் என்று மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார் போராடும் விவசாயிகளை நேற்று சந்தித்துப் பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை திரு ஷெகாவத் சந்தித்துப் பேசினார் மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து தீவிரமாக போராடப்போவதாக காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது மகாராஷ்ட்டிர மாநிலம் வார்தாவில் நேற்று காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுக் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் கர்ஜிவாவா கூறியிருக்கிறார் மதச்சார்பற்ற மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியைக் கொண்ட நாடாக இந்தியாவை காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே மாற்ற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுதில்லி வந்துள்ள ஐ நா பொதுச் செயலாளர் திரு அன்டோளியோ குட்டரஸை பிரதமர் திரு

சர்வதேச விவகாரங்கள் மற்றும் உலக அமைதிக்கான முன் முயற்சிகள் குறித்து இருவரும் விவாதித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன பிரான்சிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் கொள்முதல் செய்வது தொடர்பான ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணக்கு உத்தரவிட வேன்டுமென்று மத்திய அரசை இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் கூட்டாக வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சில ஐயப்பாடுகளை எழுப்பியுள்ளதால் விசாரணை நடத்துவது சரியாக இருக்குமென்று கூறியுள்ளன வனக்குற்றங்களைத் தடுக்கவும் வனத்தைப் பாதுகாக்கவும் வனத்துறையில் காலியாகவுள்ள ஆயிரம் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார்

வளவிலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க விலங்குகள் நடமாட்டம் அதிகமாகவுள்ள பகுதிகளைக் கண்டறிந்து அகழி வெட்டுதல் வேலி அமைத்தல் போன்ற பணிகளை வனத்துறை செய்து வருகிறது என்றார் குரங்களி தீ விபத்து குறித்து தாக்கல் செய்யப்பட்ட விசாரணை அறிக்கையின்படி மலையேற்றத்திற்கான புதிய ஒழுங்குமுறை விதிகள் உருவாக்கப்பட்டு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் எட்டாயிரம் கோடி ந ரபாய் பயிர்க்கடன் வழங்கப்படவுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியிருக்கிறார் நாகை மாவட்டம் வடவூர் ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமுதாயக் கூட திறப்பு விழாவில் பேசிய அவர் கடந்த ஆண்டு கூட்டுறவு சங்கஙகள் மூலம் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என்றார்

புதுச்சேரியில் தாய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் அம்மாநில முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி நேரடியாக தூய்மைப் பணியில் ஈடுபட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் நெல்லித்தோப்பில் சாலையோரத்தில் சாக்கடை அடைப்பை சரி செய்யும் பணியில் திரு நாராயணசாமி ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளஙகளில் பரவியது இதையறிந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி முதலமைச்சரின் செயல் தூய்மை இந்தியா இயக்கத்தில் மேலும் பலர் ஈடுபட உத்வேகம் அளிக்கும் என்று கூறியுள்ளார் சென்னையில் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர போக்குவரத்து பேருந்துகளில் பயணம் செய்யும் வகையில் ஒரே பயண அட்டை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார் கருர் மாவட்டம் அறவக்குறிச்சி ஒன்றியத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாஸ் நேற்று தொடங்கி வைத்துப்பேசிய அவர் டீசல் விலை உயர்வால் போக்குவரத்துக் கழகங்களுக்கு நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதால் அரசிடம் உதவி கோரப்பட்டிருப்பதாகக் கூறினார் தீபாவளிப் பண்டிகையின்போது ஆம்னி பேருந்துகளில் அதிகக் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் திருச்சி முதல் கரூர் வரையும் கரூர் முதல் கோவை வரையும் பசுமை வழிச்சாலை திட்டத்தைக் கொண்டுவர மக்களவைத் துணைத்தலைவர் திரு

தம்பிதுரை முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

கடத்தல் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட தீனதயாளனிடம் நடத்தப்பட்ட சிலை விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐ ஜி திரு பொன் மாணிக்கவேல் தலைமையிலான காவல்துறையினர் ஸ்ரீபெரும்புதூர் வைப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கூழாங்கலச்சேரி கிராமத்தில் சோதனை நடத்தினர் அப்போது அங்குள்ள பண்ணை வீட்டு தோட்டத்திலிருந்தும் மதராந்தகத்தை அடுத்த மோகல்வாடி பகுதியில் மற்றொரு பண்ணை வீட்டிலிருந்தும் இந்தச் சிலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் பிரதம மந்திரி இலவச சமையல் எரிவாயு திட்டத்தினால் ஏழை எளிய குடும்பங்கள் விறகு அடுப்பினால் எழும் புகையிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர்

இதற்கான ஒப்பந்தம் இந்த வாரம் கையெழுத்தாகவுள்ளது

பாரிஸ் அருகே குண்டுவைக்க நடைபெற்ற சதியில் ஈரான் தாதரக அதிகாரிகள் ஈடுபட்டதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது இந்திய கடலோர காவல் படையுடன் இரண்டு நாள் கூட்டுப் பயிற்சியில் பங்கேற்க வியட்நாம் கடலோர காவல்படை ரோந்து கப்பல் சென்னை வந்துள்ளது தருமபுரி மாவட்டம் ராசிமணல் பகுதியில் தடுப்பணை கட்டக்கோரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நேற்று ஒகனேக்கல்லில் உண்ணாவிரதப்போராட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் வளர்ப்பு யானைகளின் உடல் எடை பரிசோதனை செய்யும் பணி நேற்று நடைபெற்றது தஞ்சாவூர் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் குழாய்களில் பழுதபார்க்கும் பணி நடைபெறவுள்ளதால் சில வார்டுகளில் நாளை மட்டும் குடிநீர் விநியோகம் செய்யப்படாது என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது மீனவ சமுதாயத்தைச் சார்ந்த பட்டதாரி இளைஞர்கள் இந்திய குடிமைப் பணியில் சேர்வதற்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற பயிற்சி அளிக்கப்படவுள்ளது

ஹரிஹரன் தெரிவித்துள்ளார்